ழுழு அளவில் நடைபெற்று வருகின்றன கரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிக்க அரசு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறி உள்ளது புதுச்சேரியில் கடந்த செப்டம்பர் மாத இலவச அரிசிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்த துணை நிலை ஆளுநர் நிதி ஒப்புதல் அளித்துள்ளார் ஏஎப்டி பஞ்சாலை விவகாரத்தில் குடியரசு தலைவரின் அதிகாரங்களை தம் கையில் எடுத்துக் கொள்ளும் விதத்தில் துணை நிலை ஆளுநர் செயல்படுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார்

டெல்லி ராஜ்பாத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள குடியரசு தினவிழாவில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொள்ள இருக்கிறார் இவ்வாண்டு குடியரசு தினவிழாவில் பிரேசில் அதிபர் திரு ஜயர் போல்சானரோ தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார் புதுடெல்லி ராஜ்பாத்தில் குடியரசு தின அணிவகுப்பினருக்கான முழு ஒத்திகை இன்று நடைபெற்றது

இந்திய ராணுவத்தில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள சினூக் மற்றும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களின் வான் சாகசங்களும் இவ்விழாவில் முக்கியமாக இடம் பெறும் குடியரசு தின விழாவை ஒட்டி தலைநகரில் டெல்லி போலீசார் மற்றும் இணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

இவ்வாண்டின் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி குடியரசு தினத்தன்றே வருவது மிகவும் சிறப்பானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

கரோனா சீனாவில் கரோனா வைரஸ் பரவி வருவதால் இந்தியாவில் ஏற்படும் நிலவரங்களை சமாளிக்க அரசு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறி உள்ளது

அமெரிக்கா ஹாங்காங் மக்காவ் மற்றும் மெக்சிகோவிலும் கரோனா வைரஸ் தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது காய்ச்சல் இருமல் மூச்சு திணறல் ஆகியன கரோனா வைரஸ் தாக்குதலின் அறிகுறிகள் என்றும் நோய் முற்றினால் நிமோனியா சிறுநீரக கோளாறு மற்றும் மரணம் ஏற்படலாம் என்றும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது

தீவிரவாதிகளை பிரதான நீரோட்டத்திற்கு வரவேற்று முதலமைச்சர் திரு சோனோவால் பேசுகையில் இவர்கள் ஆயுதங்களை கை விட்டு இருப்பதால் மாநிலத்தில் அமைதி முயற்சிகள் மேலும் வலுப்பெறும் என்றார் இதேபோல அசாமில் இன்னும் பல தீவிரவாதிகள் அமைதி வழிக்கு திரும்புவார்கள் என தாம் நம்புவதாக மாநில காவல் துறை தலைவர் திரு பி ஜே மகந்தா தெரிவித்தார்

சேது சமுத்திரம் திட்டத்திற்காக ராமர் பாலத்தை சேதப்படுத்தக் கூடாது எனக் கோரி தாம் ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கில் பாலம் இருப்பதை மத்திய அரசு ஒப்புக் கொண்டு இருப்பதால் பாலத்தை மரபுச் சின்னமாக அறிவிப்பது பற்றிய தமது இடைக்கால மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டுமென டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி முன்னதாக இன்று நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார்

நாராயணசாமி புதுச்சேரி ஏஎப்டி பஞ்சாலை பற்றிய பிரச்சனை மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ள நிலையில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குடியரசு தலைவரின் அதிகாரங்களை தன் கையில் எடுத்துக் கொண்டு தன்னிச்சையான முறையில் ஆலையை மூட உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார் இன்று பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் விழாவில் உரையாற்றிய அவர் தாமும் தமது அமைச்சரவை சகாக்களும் ராஜ்நிவாஸ் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது ஏஎப்டி தொழிலாளர்களுக்கு சுய விருப்ப ஒய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்பதையே முக்கிய கோரிக்கையாக வலியுறுத்தியதாக கூறினார் இதைத் தொடர்ந்து நடத்திய ஆலோசனைகளின் போது பிரச்சனைப் பற்றிய கமிட்டியின் பரிந்துரைகளை ஏற்க துணை நிலை ஆளுநர் ஒப்புக் கொண்ட போதிலும் பின்னர் அதை மாற்றி ஆலையை மூட வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் இந்த கருத்து வேறுபாடு காரணமாகவே பிரச்சனை மத்திய அரசின் முடிவிற்கு னுப்பப்பட்டதாகவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட விசாரணைகளில் தொழிலாளர்கள் விஆர்எஸ் திட்டத்தையே ஆதரிப்பதாக தெரியவந்துள்ள நிலையிலும் துணை நிலை ஆளுநர் ஆலையை மூட அதிகாரிகளை வற்புறுத்தி வருவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார் மாநில பிஜேபி தலைவர் திரு வி சாமிநாதன் தொழிற்சங்கத் தலைவர்களுடன் நேற்று தம்மை சந்தித்த போது ஆலை மூடுவது பற்றிய துணை நிலை ஆளுநரின் கோப்புக்களை தாம் காட்டியதாகவும் தொழிலாளர்களுக்கு விஆர்எஸ் வழங்கப்படுவதையே பிஜேபி ஆதரிக்கும் என திரு சுவாமிநாதன் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் இறுதி முடிவு தெரியும் வரை ஆலையின் தற்போதைய நிலை அப்படியே தொடர வேண்டும் என வலியுறுத்தி தாமும் தொழில்துறை அமைச்சர் திரு ஷாஜகானும் துணை நிலை ஆளுநருக்கு நேற்று கடிதம் எழுதியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவர் மேலும் கூறினார் எம்ஏஎஸ் புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி ராஜ்நிவாஸ் அல்லது பிரதமர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தி ரஎப்டி பஞ்சாலை தொடர்ந்து இயக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் மாநில தலைவர் திரு எம்ஏ சுப்பிரமணியன் கோரி உள்ளார்

ஆலை மூடப்படுவதற்கு காரணம் யாராக இருந்தாலும் ஆலையை மூடுவது கண்டிக்கதக்கது என்று அவர் மேலும் கூறினார்

இதர கட்சிகள் ஏஎப்டி பஞ்சாலையை மூடுவது குறித்து ஆலையின் மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள உத்தரவை ரத்து செய்வது பற்றிய விவாதிக்க புதுச்சேரி அரசு சட்டமன்றத்தின் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு எஸ்பி சிவக்குமார் கோரி உள்ளார் அன்பழகன் புதுச்சேரி அரசு எஸ்சி எஸ்டி பிரிவினரின் நலன் பற்றிய நாடாளுமன்ற நிலைக் குழுவை அவமதித்ததன் மூலம் மாநிலத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரையும் அவமதித்து இருப்பதாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டி உள்ளார்

கோரிக்கை புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றின் அறிவியல் ஆய்வகத்தில் நேற்று முன் தினம் அமிலம் சிந்தியதால் காயம் அடைந்த மாணவிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்தக் கோரி மாநில மாணவர் பெற்றோர் நலச் சங்கத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியன் முதலமைச்சர் திரு நாராயணசாமிக்கு கடிதம் எழுதி உள்ளார் பாதிக்கப்பட்டவர்களில் புறநோயாளிகளாக சிகிச்சைப் பெற்று திரும்பியவர்கள் போக மருத்துவ மனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு மாணவிக்கு சென்னையில் சிறப்பு சிகிச்சை அளிக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தி உள்ளார்